பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டக்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு தேசிய அளவிவான வேளாண் சார்ந்த ஊட்டச்சத்து திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இலங்கையின் புதிய அதிபராக திரு கோத்தபயா ராஜபக்ஷே இன்று பதவியேற்றுக் கொண்டார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மக்களவைத் தொடங்கியதும் அண்மையில் நடைபெற்ற இளடத்தேர்தலில் வெற்றிபெற்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர் தமிழ்நாட்டில் வேலூர் மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக வைச் சேர்ந்த திரு கதிர் ஆனந்த் உட்பட ஐந்து பேர் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது ஜம்மு கஷ்மீரில் காவலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லாவை விடுவிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் மறைந்த உறுப்பினா்கள் முன்னாள் மத்திய நிதி அமைச்சா் அருண்ஜேட்லி ராம்ஜெத்மலாளி குருதாஸ் தாஸ் குப்தா உள்ளிட்ட ஐந்து பேரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

அருண்ஜேட்லியின் மறைவால் நாடு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரை திரு இழந்திருப்பதாகக் குறிப்பிட்டார் இரங்கல் தீர்மானத்தின் மீது கட்சி வேறுபாடின்றி பேசிய அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் அருண்ஜேட்லியின் சிறந்த பண்புகளையும் நிர்வாகத் திறமையையும் பாராட்டி பேசினர் உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்தியாவின் கொள்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் சிறப்பானதாக அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அரசியல் அமைப்பு சட்ட வடிவமைப்பாளர்கள் இந்திய இனநாயகம் மேலோங்கி வளர்வதற்கான சிறப்பான கனவுடன் செயல்பட்டதாகவும் அவர் கூறினார் தேர்தல் மூவமான அரசியல் தவிர நாட்டின் நலன் கருதியும் அதன் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் மாநிலங்களவையில் ஆரோக்கியமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் எடுத்துரைத்தார் அனைத்து மாநிலங்களின் நலனுக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கும சிறந்த இடமாகக் மாநிலங்களவை திகழ்வதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் பிரதமள் டாக்டர் மன்மோகன்சிங் மத்திய அரசின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்வதற்கும் மாநிலங்களின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநிலங்களவை சிறப்பான பங்கு வகித்து வருவதாகக் கூறினார் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் மசோதாக்கள் அவசரகதியில் நிறைவேற்றப்படாமல் அதனைப் பற்றிய விவாதங்களை மேற்கொண்ட பின்னரே அவை சட்டமாக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

அனைத்து உறுப்பினர்களும் ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்க வேண்டுமென்றும் அவையின் மாண்பை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டாா்

தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இந்திய வர்த்தக கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்தியா உதயமாகிறது என்ற வர்த்தக கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் மேக் இன் இந்தியா திட்டத்தின்கீழ் உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் உற்பத்தி பொருட்களின் இறக்குமதியை பெருமளவில் குறைக்க வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவை உற்பத்தித் துறையில் முக்கிய மையமாக உயர்த்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வானுர்தி பாதுகாப்பு தளவாட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை துறையில் பத்து பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

ரிச்வ் வங்கி அறிவித்துள்ள வங்கிகளுக்கான குறுகியகால கடன் வட்டி விகிதக் குறைப்பு நடவடிக்கையை அனைத்து வங்கிகளும் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடனான கூட்டணியில் இருந்து விலகுவதாக பிஜேபி அதிகாரப் பூர்வமாக அறிவித்துள்ளது

டுவிட்டரில் இதைத் தெரிவித்துள்ள பிஜேபி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் திரு அசிஸ் ஷெல்லர் உள்ளாட்சி அமைப்புகளில் போதிய அளவு பிஜேபி நிர்வாகிகள் இல்லாத காரணத்தால் எந்தவொரு எதிர்க்கட்சியுடனும் இணைந்து உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க தாங்கள் விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டக்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு தேசிய அளவிலான வேளாண் சார்ந்த ஊட்டச்சத்து திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டம் குறித்து விளக்கிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி வேளாண்துறையுடன் இணைந்து இந்தத் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய தன்னார்வ தொண்டு அமைப்பாளரும் மைக்ரோ சாப்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனருமான திரு பில்கேட்ஸ் இந்தியா மட்டுமின்றி உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவதாகவும் இப்பிரச்சனையால் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அதிக அளவில் உயிரிழக்க நேரிடுவதாகவும் கூறினார் இந்தியாவில் தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் சார்ந்த ஊட்டச்சத்து திட்டத்தை வரவேற்றுள்ள வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள உன்னதமான திட்டம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய அளவிலான வேளாண் சார்ந்த ஊட்டச்சத்து திட்டத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்ட அமைச்சகம் பில்கேட்சின் மெலின்டா கேட்ஸ் அறக்கட்டளையுடன் இணைந்து செயல்படுத்த உள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு ஷரத் அரவிந்த் பாப்டே இன்று பதவியேற்றுக் கொண்டாா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள திரு பாப்டே வுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழக மாணவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் தெற்கு தில்லியில் உள்ள இப்பல்கலைக் கழகத்தில் இருந்து ஒன்றரை கிலோ மீட்டர் தூரத்திலேயே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இப்போராட்டம் காரணமாக நாடாளுமன்றத்தை ஒட்டியுள்ள மூன்று மெட்ரோ ரயில் நிலையங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே ஜவஹர்வால் நேரு பல்கலைக் கழக பிரச்சனைக்கு தீர்வுகாண மூன்று உறுப்பினர்கள் குழுவை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது

அனுராதாபுரத்தில் உள்ள பழமையான புத்த ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலங்கையின் தலைமை நீதிபதி ஜெயந்தா ஜெயசூரியா அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா் அதிபராக பதவியேற்றப் பின்னர் பேசிய திரு கோத்தபயா ராஜபக்ஷே இலங்கையில் வாழும் அனைத்து சமுதாயத்திளரின் ஆதரவுடனும் நாட்டை முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்ல விரும்புவதாகக் கூறினாா்